பிரதமர் திரு நரேந்திர மோடி மருத்துவப் பணியாளர்களின் தேவை குறித்து தில்லியில் மூத்த அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார் இக்கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது மருத்துவக் கல்வி முடிக்கும் தருவாயில் உள்ள மாணவர்களை கோவிட் நோய் சிகிச்சையில் ஈடுபடுத்தவும் இதில் முடிவு செய்யப்பட்டது இந்நோய் சிகிச்சை வழங்க அதிக எண்ணிக்கையில் தகுதிவாய்ந்த மருத்துவர்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக முதுகலை மருத்துவப் படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வை குறைந்தது நான்கு மாதங்களுக்கு ஒத்திவைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் தேர்வு நடத்துவதற்கு முன்பு மாணவர்களுக்கு குறைந்தது ஒரு மாத கால அவகாசம் வழங்கப்படவுள்ளது முதுகலை மருத்துவப் படிப்புக்கு புதிதாக மாணவர்கள் சேரும் வரை தற்போது முதுகலை இறுதியாண்டு பயின்று வரும் மாணவர்கள் தொடர்ந்து பயிற்சி மருத்துவர்களாக பணியாற்ற அனுமதிப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டது

மேலும் கோவிட் தடுப்பூசிகள் மருத்துவ ஆக்ஸிஜன் அதனை தயாரிப்பதற்கான கருவிகள் ஆக்ஸிஜன் எடுத்துச் செல்வதற்கான க்ரையோஜெனிக் டேங்குகள் போன்றவற்றை மாநிலங்களுக்கு இடையே கொண்டு செல்ல ஜூலை இறுதிவரை விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இவற்றுக்கு இறக்குமதி தீர்வையாகிய சுங்கவரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது கோவிட் தடுப்பூசிகள் வாங்க புதிதாக ஆர்டர் தரவில்லை என்று வெளியாகும் செய்திகளை மத்திய அரசு மறுத்துள்ளது

மதுரை மாவட்டத்தில் கோவிட் தடுப்பூசி எடுத்துக் கொள்வதற்கு பொதுமக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்ட வருகின்றனர் அங்குள்ள பயனாளிகள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதால் தங்கள் உடல் நலனுக்கு பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை என்று எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்

அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் மாலை ஆறுமணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருப்பதாக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் இக்கூட்டத்தில் திமுக சுட்டமன்றக் குழு தலைவராக திரு மு க ஸ்டாலின் தேர்வாகவுள்ளார் அதைத் தொடர்ந்து அரசு அதிகாரிகளுடன் கலந்து பேசிய பதவிப் பிரமானம் எடுத்துக் கொள்வதற்கான தேதி முடிவு செய்யப்படும் என்று திரு ஸ்டாலின் ஏற்கனவே கூறியிருந்தார் பதவிப் பிரமாண நிகழ்ச்சியை மிகவும் எளிமையாக ஆளுநர் மாளிகையிலேயே நடத்த முடிவு செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் தமக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பல்வேறு தேசிய மற்றும் மாநில கட்சித் தலைவர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார்

சென்னை அண்ணா அறிவாவயத்தில் திரு மு க ஸ்டாலினை இன்று சந்தித்தப்பின் செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொகச் செயலாளர் திரு வைகோ கூட்டாட்சி கொள்கை மதசார்பின்மை சமூக நீதி சமத்துவம் போன்றவற்றை கடைபிடிக்க ஒட்டுமொத்த தேசமும் உற்றுநோக்கும் இடம் சென்னையாக இருக்கும் என்றார் கோவிட் தடுப்பு பணிகளை முழு வேகத்துடன் செயல்படுத்த அதன் பிடியிலிருந்து மாநிலத்தை விடுவிப்பது பணி என்று தனது முதல் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டதாக அவர் மேலும் கூறினார் திரு ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் சந்தித்து வாழ்த்துத் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேசுகையில் மாநில நலன் சார்ந்த விஷயங்களில் திரு ஸ்டாலின் சிறப்புடன் செயல்படுவார் என்றார் தமிழகம் கேரளா மற்றும் மேற்கு வங்கத்தில் பிஜேபியின் முயற்சிகள் தோல்வியடைந்திருப்பதாக அவர் கூறினார் தமிழகத்தில் ஆட்சித் தேர் சரியாக செலுத்தப்படுவதை உறுதி செய்யும் அச்சாணியாக அஇஅதிமுக செயல்படும் என்று அக்கட்சியின் தலைவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஒ பள்ளீர்செல்வம் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆல்போல் தழைத்து வேருன்றி இருக்கும் அனைத்திந்திய அன்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து மக்கள் பணிகளை ஆற்றுவதற்கும் கட்சியை கட்டிக்காக்கும் கடமையை தோளோடு தோள் நின்று உழைப்பதற்கும் அதன் உறுப்பினர்கள் உறுதியேற்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனர் தமிழக சுட்டப்பேரவையில் மீண்டும் பிஜேபி உறுப்பினர்களை இடம்பெறச் செய்ய வேண்டும் என்ற சபதம் இப்போது நிறைவேறியிருக்கிறது என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் அவர் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மக்கள் அளித்துள்ள தீர்ப்பை ஏற்பதாகவும் வெற்றி தோல்வி என எதுவாக இருந்தாலும் மக்களுக்காக உழைப்பதில் கட்சி பின்வாங்கியதில்லை என்றும் குறிப்பிட்டார் மேற்கு வங்க மாநில சுட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற த்ரிணமுல் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியமைக்கிறது

கொல்கத்தாவில் இன்று நடைபெற்ற திரிணாமுல் காங்கிரசின் சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுக் கூட்டத்தில் சுட்டமன்றக் கட்சித் தலைவராக செல்வி மம்தா பானர்ஜி முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதையடுத்து இன்றிரவு அவர் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை சேர்ந்த இரண்டு வீரர்களுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவே அந்த அணிக்கும் பெங்களுரு அணிக்கும் இடையே இன்றிரவு அகமதாபாதில் நடைபெறுவதாக இருந்த போட்டி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கொல்கத்தா அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் வருண் சக்ரவர்த்தி மற்றும் சந்தீப் வாரியர் ஆகியோர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர்